திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட வெளிநாட்டு பயனத்தின் மூலம் தமிழகத்திற்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கிடைத்திருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்னன் தெரிவித்துள்ளார்

செயல்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

உயர்கல்வித் துறை அமைச்சர்திரு அன்பழகன் கூறியுள்ளார்

புதுதில்லி அருகே நொய்டாவில் நடைபெற்ற ஐநா மாநாட்டில் பேசிய அவர் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலத்தின் தன்மை கெட்டுவிடுவதாகவும் வருங்கால சந்ததியினருக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தி விவசாயத்தை சீர்குலைக்கும் அபாயம் உள்ளதாவும் தெரிவித்தார்

இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வல்லூநர்கள் பங்கேற்றுள்ளனர்

இந்த கூட்டத்திற் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார் தூய்மை இந்தியா திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பில் அன்ட் மெலின்டா கேட்ஸ் அமைப்பு அவருக்கு சர்வதேச விருது வழங்கியுள்ளது

மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்றப்பின் நூறு நாட்கள் முடிவடைந்த நிலையில் அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து அமைச்சர்கள் நாடு முழுவதும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர்

புதக்கோட்டையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை அறிந்து அளைத்து நீர்த்தேக்க தொட்டிகளில் குடிநீர் இருப்பு உறுதி செய்யப்பட்டு மின் மோட்டார்கள் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி திருச்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்

சென்னை மாநகராட்சி சாலைகளில் மழை நீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு பழுதழீக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு நீர் சேகரிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருவதாக திரு வேலுமணி குறிப்பிட்டார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப் பயணத்தின் முவம் மூன்றாயிரம் கோடி ருபாய் மதிப்பிலான தொழில் முதலீட்டு திட்டங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துகொண்ட நிறுவனங்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் நவீன ரக வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மென்பொருள் நிறுவனங்களுடன் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனையின் பேரில் தமிழகத்தில் புதிய தொழில்கள் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

நீலகிரி மாவட்டம் அவவாஞ்சி அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மழைக் காலத்தில் ஏற்படும் நோய்களை எதிர்கொள்வதற்கு தேவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது டெங்கு மலேரியா எலி காய்ச்சல் போன்ற நோய்களை கண்டறிவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது

தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வளர் இளம் பெண்கள் கர்ப்பிணி தாய்மார் உள்ளிட்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதற்கான விழிப்புணர்வு வாகனத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சதீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

நாமக்கல் மாவட்டத்தில் குளிபதன கிடங்குகளையும் சாய்ந்த தென்னை மரங்களை வெட்டி துகளாக்கும் கருவியையும் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஆவணி மூலத்திருவிழாவில் இன்று நடைபெற்ற பிட்டுக்கு மண் சுமந்த லீலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் இயற்கை பசுமை வளத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் கால்நடை மருத்துவ திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் இன்று தொடங்கி வைத்தார்

ஷாங்காய்யில் நடைபெற்று வரும் சர்வதேச சேவஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அர்ஜூன் காதே சசிகுமார் முகுந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்